ஊரடங்கு கடைப்பிடிக்கப்படுகிறது

தேதிவரை ரத்து செய்யப்பட்டுள்ளது

சத்தீஸ்கர் மாநிலம் குக்மா மாவட்டத்தில் நக்கலைட்டுகளுக்கு எதிரான தாக்குதலின்போது

இந்த நடவடிக்கை உரிய நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் வீடுகளிலேயே மக்கள் முடங்கியிருந்தால் இந்த தொற்றநோயை வீழ்த்த முடியும் என அவர் கூறினார் பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் துப்புரவுப் பணியாளர்கள் விமான நிலைய ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் காவல் துறையினர் பத்திரிகைத் துறையினர் ரயில் பேருந்து ஆட்டோ ரிக்ஷா ஒட்டுநர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாலை ஐந்து மணிக்கு பொது மக்கள் கரவொலி எழுப்பினர் ஊரடங்கு காலத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பயணம் செய்வதை தவிர்த்து வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக் கொண்ட பிரதமர் மாறாக வெளியில் பயணம் செய்வது ஆபத்தான தொற்று நோயில் சிக்கிக் கொள்ள வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் இதையடுத்து நாடு முழுவதும் பொது போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது அனைத்து கடைகள் மற்றும் சந்தைகள் மூடப்பட்டுள்ளன அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் வழக்கம்போல் செயல்படுகின்றன இந்த ஊரடங்கு நாளை காலை ஆறுமணிவரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

மெட்ரோ ரயில் அரசுப் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனப் போக்குவரத்துகளும் இயங்கவில்லை சந்தைகள் உள்ளிட்ட அனைத்துக் கடைகளும் மாநிலம் முழுவதும் மூடப்பட்டுள்ளன

முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டதையடுத்து வணிக வளாகங்கள் திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து வர்த்தக நிறுவனங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளன

பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் நாளை வரை அனைத்து பொது போக்குவரத்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

நோயின் தாக்கம் அதிகம் உள்ள ஒன்பது மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி தொடரும் என அவர் கூறினார்

இதையடுத்து பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் அரசுப் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்தும் முடங்கியுள்ளன இந்த சுய ஊரடங்கு நடைமுறை நாளை காலை ஆறுமணி வரை நீடிக்க வேண்டுமென அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

அதேநேரத்தில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றன

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

மருத்துவட் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் ஆயத்த நிலை குறித்தும் பிரதம் ஆய்வு செய்தார்

மருத்துவப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை பெருக்கி தேவையான அளவு சந்தைக்கு கொண்டுவருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக பிரதமிடம் உறுதியளித்தன

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை தனிமைப்படுததுவதே நோய் தொற்றுப் பரவலை தடுப்பதற்கான எளிமையான வழி என்றும் குறிப்பிட்டார்

நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் மட்டுமே சோதித்து பார்க்கப்படுவதாகவும் பரவலாக சோதனை நடத்தப்படவில்லை என்றும் திரு பல்ராம் பார்கவா தெளிவுப்படுத்தினார்

வங்கிகளில் பணம் செலுத்துதல் பணம் எடுத்தல் காசோலைகள் பரிமாற்றம் உள்ளிட்ட பணிகள் நாளை முதல் வழக்கம்போல் செயல்படும் எனவும் அவசியமற்ற பணிகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன

நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு

பால் தலைமையில் இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி ப்ரீத்தி சுதன் இந்திய மருத்துவக் ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைமை இயக்குநர் ஆகியோரும் இக்குழுவில் தலைமை பொறுப்பில் உள்ளனர்

இன்று புதுதில்லியில் பிரதமரின் முதன்மைச் செயவர் மாநில அரசுகளின் தலைமைச் செயவர்களுடன் மேற்கொண்ட உயர்நிலைக் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த பரிந்துரை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே தொடர அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

ஸ்பெயினில் இருந்து சென்னை திரும்பிய ஒருவருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

சுக்மா மாவட்டத்திற்கு உட்பட பஸ்டர் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் ஆயுதங்களை கைப்பற்றி நக்ஸலைட்டுகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நடிகரும் இயக்குநருமான விசு உடல்நலக் குறைவால் இன்று சென்னையில் காலமானார்